காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒப்புதல் இன்றி மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்த இயலாது என்று மத்திய அரசு தெளிவுப்படுத்தி உள்ளது நேற்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால்இதனை தெரிவித்தார் இந்த திட்டம் தொடர்பான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கொள்கை அளவில் கர்நாடக அரசிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிப்பதற்கு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒப்புதல் அவசியம் என்றும் அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார் கஜ புயலுக்கான நிவாரண நிதி குறித்து இரண்டு வாரத்திற்குள் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது

நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஞ்சியுள்ள கிராமங்களுக்கு விரைவில் மின்சாரம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் மின் சீரமைப்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார் கோடை காலத்தில் மின் தேவையை சமாளிப்பதற்காக ஆயிரம் மெகா வாட் மின்சாரம் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யவுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் தமிழகத்தில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் சீருடைத் திட்டம் கொண்டுவரப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் கோபிசெட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தருமபுரி மாவ்டடம் அரூர் அருகே செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

மாநிலங்களின் காவல்துறை தலைவர்கள் பங்கேற்ற வருடாந்திர மாநாட்டினை குஜாத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் நேற்று தொடங்கி வைத்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இதற்கான பட்டயலை வெளியிட்டார் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் காவல்நிலையம் நான்காவது இடத்தில் உள்ளது கீழமை நீதிமன்றங்களின் நீதிபதி பதவிகளுக்கு தேசிய அளவில் தேர்வு நடத்தவேண்டியதன் அவசியத்தை நித்தி ஆயோக் வலியுறுத்தி உள்ளது இந்த அமைப்பின் அடுத்த ஐந்தாண்டிற்கான திட்ட அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் இந்த தேர்வுகளை நடத்தமாறும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான பணிகளை பிஜேபி தொடங்கி உள்ளதாக அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் நேற்று காஞ்சிபுரத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே அவர் உரையாற்றினார் தமிழகத்தின் நலனுக்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டனார் மக்கள் நலனுக்கு எதிரான எந்த ஒரு திட்டத்திற்கும் ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின்கீழ் சீரான கட்டணம் வகுலிக்கப்படவேண்டும் என்ற காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியின் கருத்து தவறானது என மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியிள்ளார் இணையதளத்தில் இந்த கருத்தை பதிவு செய்துள்ள அவர் சொகுசு கார் மற்றும் ஏழை மக்கள் பயன்படுத்தும் பொருட்களுக்கும் ஒரே மாதிரியான கட்டணத்தை வசூலிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பி உள்ளார்

இணையதள வணிகத்திற்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் மின்னனு வர்த்தக கொள்கை வகுக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தொழில் கொள்கை மற்றும் மேம்பாட்டு துறையின் செயலர் திரு ரமேஷ் அபிஷேக் இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் சும்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடன் ஆலோசனை நடத்திய பிறகு இந்த கொள்கை வகுக்கப்படும் என்று அவர் கூறினார் கோவை மாவட்டம் குடியிருப்பு பகுதிகளிலிருந்து பிடிக்கப்பட்டு முதுமலை புலிகள் காப்பகத்தில் விடப்பட்டுள்ள காட்டு யானையின் செயல்பாடுகளை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்

தென் தமிழகத்தின் சில ப்குதிகளில் கனமழை இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வடகொரியா உடனான இரண்டாவது உச்சி மாநாடு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெற உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது தூதரக உறவுகளை பராமரிப்பதில் சிறந்த நாட்டிற்கான விருதினை இந்தியாவிற்கு ஐக்கிய அரபு எமிரேட் வழங்கியுள்ளது

இலங்கையில் நிலவி வந்த அரசியல் சிக்கலுக்கு கமுகத் தீர்வு ஏற்பட்டுள்ளது வரவேற்க தக்கது என ஐ நா கூறியுள்ளது பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் ராட்ஷச பலூன் சாகச நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது தாத்துக்குடி மாவட்டத்தில் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான அடையாள அட்டை பெறுவதற்கு உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கரூர் மாவட்டம் இனுங்கூர் ஊராட்சியில் தூய்மை இந்தியா குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்ற நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் நீதி மற்றும் காவல்துறையின் அரையாண்டு கலந்தாய்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது

உலக ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவுரவ் கோதாரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறி உள்ளார் எகிப்தில் நடைபெற்றுவரும் இப்போட்டியில் நேற்று நடைபெற்ற ஏழு ஆட்டங்களில் மூன்றில் அவர் வெற்றி பெற்றார் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் இந்தியாவின் விராட் கோஹ்லி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார்